அரசின் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

மேகாலயா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு

திரிபுரா மாநில முதலமைச்சராக திரு

ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை இன்றுமாலை எதிர்கொள்கிறது முதலமைச்சர் தமிழக அரசின் நலத்திட்டங்களை சமுதாயத்தில் மிகவும் நலிந்த பிரிவு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முழு முனைப்புடன் கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

சென்னையில் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் மக்கள் பிரச்சினைகளை சார்நிலை அலுவலர்கள் மூலம் அறிந்து அவற்றை துரிதமாக தீர்க்க வேண்டும் என்றார் தீர்க்க முடியாத பிரச்சினைகள் இருந்தால் அரசின் பார்வைக்கு அவற்றை கொண்டுவருவதன் அவசியத்தையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடி தொடங்கி வைத்த மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை எடுத்துரைத்த அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தத்தம் மாவட்டங்களில் தகுந்த இடங்களை தேர்வு செய்து தொடர் பராமரிப்பின் மூலம் பசுமை போ்வையை அதிகப்படுத்த வேண்டும் என்றார்

பொதுமக்கள் குறைதீர்ப்பதற்காக நடத்தப்படும் கூட்டங்களில் பெறப்படும் மனுக்களின் மீது தனிகவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் அரசின் மீது பொதுமக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் கங்கா பிரசாத் அவருக்கு பதவிப் பிரமாணமும் இரகசிய காப்புப் பிரமாணமும் செய்து வைத்தாா்

பதவியேற்பு நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா மணிப்பூர் முதலமைச்சர் என் பைரன்சிங் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மேகாலயா மக்களின் விருப்பங்களையும் கனவுகளையும் பூர்த்தி செய்வதற்கான பணிகளை தொடங்க இருக்கும் இக்குழுவிற்கு உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதாக அவர் கூறினார் திரிபுரா திரிபுரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக அம்மாநிலத்தின் பிஜேபி தலைவர் திரு

இதனிடையே திரிபுரா மாநிலத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநில ஆளுநர் மற்றும் காவல்துறை தலைவருடன் தொலைபேசி மூலம் தொடர்புகொண்டு புதிய அரசு அமையும் வரை மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டாா்

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வன்முறை அரசியலையும் வெறுப்புண்வையும் புறக்கணித்திருப்பதையே இம்மாநில சட்டப்பேரவை தேர்தல்களின் வெற்றி புலப்படுத்துவதாக கூறியுள்ளார்

மக்களவை இன்று கூடியதும் காவிரி மேலாண்மை வாரியத்தை விரைந்து அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி குரல் எழுப்பினார்கள் அதேவேளையில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி தெலுங்குதேச கட்சி சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் அவையின் மையப்பகுதியில் தத்தம் மாநிலம் சாா்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டன கூச்சல் குழப்பங்களுக்கு இடையே அவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் கேள்விநேரத்தை தொடர முற்பட்ட போது நிலவிய கடும் அமளி காரணமாக அவை முதலில் நண்பகல்வரையிலும் பின்னா் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

வெங்கய்யா நாயுடு மாநிலங்களவையில் நிலவும் தேக்க நிலையை முடிவிற்கு கொண்டுவர அரசியல் கட்சித்தலைவர்கள் தம்மை சந்தித்து பேசுமாறு கேட்டுக்கொண்டார் அனந்த்குமார் நாடாளுமன்றத்தின் அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற குழுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்கட்சிகள் முறையான விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் கோரினார் திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் சித்தாந்த அடிப்படையில் பிஜேபி க்கு வெற்றி கிடைத்ததாகவும் இந்த வெற்றிப்பயணத்தை தக்க வைத்துக்கொள்ள கட்சி கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் பிரதமா் கூறியதாக திரு

திரிபுரா மேகாலயா நாகாலாந்து மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர்முன்னுரிமை வழங்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டதாக கூறிய அவர் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கட்சி செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார்

சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு அமலாக்க இயக்குநரகத்தின் கைதிலிருந்து இடைக்கால பாதுகாப்பு அளிக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது இதுதொடர்பாக கார்த்தி சிதம்பரத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா ஏ

பி ஐ யின் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தம்மை கைது செய்ய அமலாக்க இயக்குநரகத்திற்கு அதிகாரம் இல்லை என்று திரு கார்த்தி சிதம்பரம் ரிட் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்

ஊடக வழக்கில் சி பி

யால் கைது செய்யப்பட்ட திரு கார்த்தி சிதம்பரம் டெல்லி சி

நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்

பி ஐ அனுமதி கோரியுள்ளது

மேலும் சுகாதார மையங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் விரிவான ஆரம்ப சுகாதார சிகிச்சை முறைகளையும் பிரதமர் கேட்டறிந்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை சிறப்பாக வடிவமைத்து இலக்கை எட்ட அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த திட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளை பிரதமர் அலுவலகம் மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் நித்திஆயோக்கின் உயர் அதிகாரிகள் பிரதமரிடம் எடுத்துரைத்தன்

அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தேர்வு மையங்களை அமைப்பதே மாணவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதற்கு உடனடியாக வாய்ப்பில்லை என்றாலும் இரு மாவட்டங்களுக்கு ஒரு நகரத்திலாவது நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்